மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது

வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார்

ஹர்ஷ்வர்தன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார்

தமிழகத்தில் சென்னை மாநகராட்சி காவல் எல்லையைத் தவிர இதர மாவட்டங்களில் நாளை முதல் கட்டுப்பாடுகளுடன் ஆட்டோக்களை இயக்குவதற்கு மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மட்டுமே ஆட்டோக்களை இயக்க அனுமதி அளிக்கப்படுவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஆட்டோ ஓட்டுநர் தவிர ஒரு பயணி மட்டுமே ஆட்டோவில் பயணம் செய்ய வேண்டும் இருவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் ஆட்டோக்களை நாள் ஒன்றுக்கு மூன்று முறை கிருமி நாசினி தெளித்து கத்தம் செய்ய வேண்டும் கைகளை சுத்தம் செய்வதற்கான கிருமி நாசிளி கட்டாயம் ஆட்டோவில் வைத்திருக்க வேண்டும் ஒட்டுநர்கள் சோப்பு கொண்டு அடிக்கடி கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய்த்தொற்று பாதிக்கப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஆட்டோக்களை இயக்க அனுமதி இல்லை என்றும் மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

மத்திய உணவு அமைச்ச் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் மாநிலங்களின் உணவு அமைச்ச்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடியபோது அமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்தார் மேற்குவங்க மாநிலத்தில் அம்பன் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டார் முன்னதாக கொல்கத்தாவில் முதலமைச்சர் செல்வி மம்தா பானா்ஜியிடம் மேற்குவங்கத்தில் அம்பன் புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்தும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார்

புயலால் சேதமடைந்த பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுகட்டுமான பணிகளுக்காக மத்திய அரசு நிதியுதவி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு தரப்பில் பிரதமரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது மேற்குவங்க அரசு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக ஆயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி அறிவித்தாா் அப்பன் புயலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சும் ரூபாய் மத்திய அரசு சார்பில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்தியக்குழுவினா் விரைவில் சேத நிலைமை குறித்து மதிப்பீடு செய்வாா்கள் என்றும் அவா் அறிவித்தாா் அதன் பின்னா் ஒடிசா சென்ற பிரதமா் ஆளுநா் திருகணேஷி லால் முதலமைச்சா்திரு நவீன்பட்நாயக் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்ச் திரு தர்மேந்திர பிரதாள் ஆகியோருடன் அம்பள் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வருகிறார் இன்று மாலை புவனேஷ்வரில் முதலமைச்சா் மற்றும் அதிகாரிகளுடன் ஒடிசா மாநிலத்தில் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்ய உள்ளார் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாகக்குழுத் தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சா் டாக்டா் ஹாஷ்வா்தன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் மூன்று ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியில் நீடிப்பார் தொலைபேசி மூலம் நடைபெற்ற நிர்வாகக்குழி கூட்டத்தில் பேசிய திரு

இதனால் இந்தியாவில் பெருந்தொற்றால் உயிரிழப்பு மூன்று சதவீதம் என்ற அளவில் கட்டுப்படுத்த முடிந்ததாகவும் தெரிவித்தார்

ஹர்ஷ்வர்தன் கூறினார் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் நான்கு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக ரிச்வ் வங்கி கவா்னா் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கிகளுக்கான ரிவர்ஸ் ரெப்போ வட்டி விகிதம் மூன்று புள்ளி மூன்று ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

பொருளாதார சூழ்நிலை குறித்து ரிச்வ் வங்கி தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார் உணவுப் பொருட்களுக்கான பணவீக்கம் அதிகரித்துள்ளதகாவும் அவர் தெரிவித்தார் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அடுத்த சில மாதங்களில் விலை உயர வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

சக்தி காந்த தாஸ் தெரிவித்தாா்

வங்கிகள் வழங்கும் புதிய கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் கூறினார் வங்கிகளுக்கு மாத தவணை செலுத்துவதற்கான கால அவகாசம் மேலும் மூன்று மாதங்கள் நீட்டிக்கப்படும்

நாடு முழுவதும் ரயில் பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் படிப்படியாக இன்று முதல் செயல்படத் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுசேவை மையங்கள் மற்றும் பயணச்சீட்டு முகவர்கள் மூலமாகவும் இன்று முதல் முன்பதிவு செய்து கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உள்நாட்டு விமான சேவைகள் வரும் திங்கட்கிழமை முதல் செயல்படுமென அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அதற்கான ஏற்பாடுகள் அளைத்து விமான நிலையங்களிலும் செய்யப்பட்டு வருகின்றன

டுவிட்டர் செய்தியில் இதனை தெரிவித்துள்ள மத்திய தொலைத் தொடர்புத்துறை அமைச்சர் திரு

இதர சர்வதேச பார்சல் மற்றும் தபால் சேவை தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்படும் என்று திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார்

மீனவர் நலனில் தமிழக அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

மதுரை மாநகராட்சிப் பகுதியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வைகை அணை விரைவில் திறக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சா் திரு

திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட திரு

துரைசாமி இன்று பி ஜேபி யில் இணைந்தார்

திமுக தோற்றுவிக்கப்பட்ட நோக்கத்தில் இருந்து விலகிச் செல்வதால் தாம் பிஜேபி யில் சேர்ந்துள்ளதாக அவர் கூறினார் தாம் எந்தவொரு பதவியையும் எதிர்பார்த்து பி ஜேபி யில் சேரவில்லை என்றும் திரு

துரைசாமி தெரிவித்தார்

தமிழகத்தில் நான்காவது கட்ட ஊரடங்கில் சில தளா்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சினிமா படப்பிடிப்புக்கு அனுமதி அளிப்பது பற்றி விரைவில் முதலமைச்சருடன் ஆலோகனை நடத்தப்படும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார்

இதை முன்னிட்டு இணையம் வாயிலாக் நடைபெற்ற சா்வதேச கருத்தரங்கில் மத்திய கற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் பங்கேற்று பேசினார்